பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன

புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர்

கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோர் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரக்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் காஷ்மீர் பண்டிட்டுகள் மீண்டும் அவர்களது சொந்த ஊர்களில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கத்தவாவில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் காஷ்மீர் பண்டிட்டுகள் இடம் பெயர்ந்ததற்கு காங்கிரசின் கொள்கைகளே காரணம் என பிரதமர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மற்றம் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றின் தேர்தல் அறிக்கை இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக் காட்டுவதாக புகார் தெரிவித்தார் வாரிசு ஆட்சி ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் வாரிசு அரசியலை கடைபிடிக்கும் குடும்பங்களுக்கு எதிராக வாக்களிப்பது அம்பேத்கருக்கு அளிக்கும் மரியாதையாகும் என்றும் பிரதமர் கூறினார் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்படும் தொழில்நுட்பக் கோளாறுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் இடதுசாரிகள் மதச்சார்பற்ற ஜனதா தள் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தனர் இதற்கிடையே தோல்வி பயம் காரணமாகத்தான் இதபோன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் தெரிவிப்பதாக பிஜேபி கூறியுள்ளது மகாராஷ்டிராவில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ள நான்கு வாக்குச் சாவடிகளில் மறுவாக்குப் பதிவு நடத்த அம்மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார்

இரண்டு இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்களும் நிகழ்ந்ததால் மறுவாக்குப் பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் நடைபெறும்போது எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவது குறித்து காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இத்தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி அதிக அளவில் பணம் செலவிடுவதாக குற்றம் சாட்டினார் ஆளும்கட்சியே வெளிப்படையாக அதிக பணம் செலவிடுவதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் ரஃபேல் விமானம் கொள்முதல் செய்ததில் பிஜேபி தலைமையிலான அரசு ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் பிரான்ஸ் முன்னாள் பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக் குறித்து மக்களிடம் பிரதமர் திரு நேரந்திரமோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிப ஜனநாயக கூட்டணி அரசு செய்த சாதனைகள் குறித்து விளக்கமாக அறிக்கை அளிக்குமாறும் திரு ஆனந்த் சர்மா கேட்டுக் கொண்டுள்ளார் சுகாதாரம் விவசாயம் ஊரக மின்திட்டம் போன்ற சமூக வளர்ச்சித் திட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அரசு மிகப்பெரிய வெற்றி கண்டுள்ளது என நித்தி ஆயோக்கின் முன்னாள் தலைவர் திரு அரவிந்த் பனகிரியா பாராட்டியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் ஊழலை ஒழிப்பதிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றியுள்ளது என்று கூறியிருக்கிறார் கட்டமைப்பை பொறத்தவரை சாலைகள் ரயில்வே நீர்வழி சிவில் விமான போக்குவரத்து டிஜிட்டல்மயம் போன்றவற்றிலும் அரசு நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் இத்தாக்குதலை நடத்தினர் அப்போது இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டயில் மத்திய பாதுகாப்புப் படையை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தக் தாக்குதலுக்கு இர்ஷாத் அகமது ரிஷி தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்த முக்கிய குற்றவாளி என தேசிய புலனாய்வு அமைப்பான என் ஐ ஏ தெரிவித்துள்ளது

அவரது பிறந்தநாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திலும் நலிந்த பிரிவினரின் மேம்பாட்டுக்கு பாடுபட்டதிலும் அண்ணல் அம்பேத்கர் தலைசிறந்து விளங்கினார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது வாழ்க்கையிலிருந்தும் போதனைகளிலிருந்தும் பாடம் கற்கும் சூழலை மக்கள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்ட செய்தியில் இந்திய வரலாற்றில் அழிக்க முடியாத தடம் பதித்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்று கூறியிருக்கிறார் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சட்ட வல்லுநராகவும் மிகச்சிறந்த கல்வியாளராகவும் விளங்கிய டாக்டர் அம்பேத்கர் மக்கள் உரிமைக்காக போராடிய மாபெரும் வீரர் என்றும் திரு வெங்கைபா நாயுடு கூறியிருக்கிறார் சமூக கொடுமைகளுக்கு எதிராகவும் சமத்துவத்தை நிலைநாட்டவும் போராடிய அண்ணல் அம்பேத்கர் கல்வி அறிவின் மூலம் மகளிரை மேம்படுத்தவேண்டும் என்றும் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தேச நிர்மாணத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பங்களிப்பு மதிப்பிட முடியாது என்றும் அவரது பணிகள் ஒவ்வொரு இந்தியருக்கும் உந்துசக்தியாக விளங்குகிறது என்றும் குடியரசு துணைத் தலைவர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதிக்கும் போராடிய முன்னோடி என்றும் இந்திய அரசியல் சாசனத்தின் சிற்பி என்றும் குறிப்பிட்டுள்ளார்

பைசாகி மகாவிஷ்பா சங்கராந்தி தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படும் இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் பதிவில் வரும் ஆண்டில் மக்களின் ஆசைகள் நிறைவேறட்டும் என்றும் அனைவரின் வாழ்வில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார் அரபிக் கடலில் போர்பந்தர் அருகே நீரில் சிக்கித் தவித்த எட்டு மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர்

கடல் கொந்தளிப்பு காரணமாக மீளவர்கள் வந்த கப்பல் கடலில் மூழ்கியபோது உயிர் பிழைக்க எண்ணிய மீனவர்கள் எட்டு பேரும் கடலில் சூதித்து தவித்துக் கொண்டிருந்ததாக கடலோர காவல்படையினர் தெரிவித்தார்

கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது